எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு அமைப்புக்கு தில்லி நீதிமன்றம் அமைதி அளித்துள்ளது

புதுதில்லி வந்தடைந்தார் இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமை பாதுகாப்பு சட்ட மசோதாவான முத்தவாக் மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது இந்த மசோதா தொடர்பான அவசரச் சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சட்ட அமைச்சா திரு ரவிசங்கள் பிரசாத் இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கும் எதிரானது அல்ல என்றார் இதளை அரசியல் கண்ணோட்டத்துடன் அணுகாமல் ஒருமித்த குரவில் நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டுமென்றும் திரு ரவிசங்கள் பிரசாத் கேட்டுக் கொண்டாா் விவாதத்தில் கலந்துகொண்டு பேசிய மக்களவை காங்கிரஸ் குழுவின் தலைவர் திரு மல்லிகா்ஜூன கார்கே முத்தலாக் மசோதாவை நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டுத்தேர்வுக் குழுவிள் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இது ஒரு அரசியல் சாசன விவகாரம் என்பதால் அதன் மீது விரிவான ஆய்வு நடத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் திரிணமூல் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இதே கருத்தை வலியுறுத்தினர் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்வர் ராஜா முத்தலாக் மசோதா அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்றார் இந்த சட்டத்திள் கீழ் குற்றச்சாட்டுக்கு ஆளாவோருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை என்பது நியாயமற்றது என்றும் அவர் கூறினார் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இந்த மசோதாவை வாக்குவங்கி அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதாக குறை கூறினார் இந்த மசோதாவில் ஜாமீன் பெறுவது உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களும் இருப்பதால் இதனை தவறாக பயன்படுத்த முடியாது என்று அமைச்சர் கூறினார் அமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் காங்கிரஸ் அஇஅதிமுக உறுப்பினர்கள் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர் இதனையடுத்து எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்த அனைத்து திருத்தங்களும் வாக்கெடுப்பில் நிராகரிக்கப்பட்டன

இதையடுத்து முத்தலாக் மசோதா மக்களவையில் நிறைவேறியது

மத்தியஅரசு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பல்வேறு திட்டங்களை செயவ்படுத்தி மக்களின் வீடு நோக்கி பயன்களை கொண்டு சேர்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தொழில் வளர்ச்சிக்கு மாநிலத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதாக பிரதமர் கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவை சிறப்பாக நடத்த வரலாறு காணாத விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் சுகாதாரத்துறை இணையமைச்சர் டாக்டர் மகேந்திரசிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அருணாச்சலப்பிரதேச ஆளுநர் டாக்டர் பி டி மிஸ்ரா முதலமைச்சர் திரு பெமாகாண்டு ஆகியோரை இட்டா நகரில் சந்தித்து பேசிய அவர் ஒவ்வொரு மாநிலத்தைச்சேர்ந்தவர்களும் கும்பமேளாவில் கலந்தகொள்ளும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் அனைத்து மாநிலங்கையும் சேர்ந்த கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் இந்த விழாவில் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார் ஒரே பாரதம் சிறந்த பாரதம் என்ற முழக்கத்திற்கு சரியான எடுத்துக்காட்டு கும்பமேளா என்று அமைச்சர் கூறினார்

செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்த முதலீடுகள் பல்வேறு துறைகளின் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் ஜப்பான் தென்கொரியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் முதலீடு செய்து தங்களது நிறுவனங்களை இயக்க சிறப்பு தொழிற்சாலை தொகுப்புகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் இந்தியாவில் முதலீடு செய்யும் நாடுகளுக்கான தொழில்துறைகளை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் கண்டறிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருமளவுக்கு அன்னிய முதலீட்டை ஈர்க்கும் நடவடிக்கை ஓராண்டில் முடிவடையாது என்றும் அடுத்த ஆண்டில் அன்னிய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய இந்தியா உகந்த நாடாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார்

காவிரி உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்களும் ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து கோரி தெலுங்கு தேசம் உறுப்பினா்களும் அவையின் மையப்பகுதிக்குச் சென்று முழக்கங்களை எழுப்பினர் கணினி கண்காணிப்பு பிரச்சினையை திரிணமூல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுப்பி முழக்கமிட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது இதனையடுத்து மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது தேசிய புலனாய்வு அமைப்பு என்ஐஏ நேற்று கைது செய்த பத்து தீவிரவாதிகளை காவலில் எடுத்து விசாரிக்க தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஐ எஸ் தீவிரவாத அமைப்பால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவில் நாசவேலைகளில் ஈடுபட திட்டமிட்டிருந்த இவர்களை என் ஐ ஏ நேற்று கைது செய்தது

நாட்டில் நாசவேலையில் ஈடுபட திட்டமிட்டிருந்த தீவிரவாதிகளை கைது செய்த தேசிய புலனாய்வு அமைப்பின் நடவடிக்கையை மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி பாராட்டியுள்ளார் டிவிட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் கணினிகளை கண்காணிக்கும் நுண்ணறிவு முகமைகளின் நடவடிக்கைகளால்தான் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக திகழும் இத்தகைய தீவிரவாதிகளை கைது செய்ய முடிந்தது என்று கூறியுள்ளார் கணினிகளை கண்காணிக்காவிட்டால் இந்த தீவிரவாதிகள் அபாயகரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என அவர் கூறியுள்ளார் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் தேசிய பாதுகாப்பும் ஒருமைப்பாடும் மக்களின் பாதுகாப்பும் மிகவும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தீவிவாதிகளை கைதுசெய்துள்ள நடவடிக்கை என் ஐ ஏ யின் மிகப்பெரிய வெற்றி என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜூஜூவும் பாராட்டியுள்ளார் பின்தங்கிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகள் தொடர்பாள விவரங்கள் அடங்கிய இரண்டாவது பட்டியலை நித்தி ஆயோக் தலைமைச்செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் இன்று வெளியிட்டார் ஆறு முக்கிய வளர்ச்சி தொடர்பான அம்சங்களில் கடந்த ஜூன்மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் தரவரிசை இதில் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாட்டைச்சேர்ந்த விருதுநகர் மாவட்டம் மிக அதிக முன்னேற்றம் கண்ட மாவட்டமாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலம் நுவபாதா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சித்தார்த் நகர் பீஹார் மாநிலத்தின் ஒளரங்காபாத் ஆகிய மாவட்டங்கள் அடுத்த இடத்தில் உள்ளன

ககாதாரம் ஊட்டச்சத்து கல்வி திறன்மேம்பாடு அடிப்படை உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய திரு அமிதாப்காந்த் ஒவ்வொரு மாவட்டமும் ஆய்வு செய்யப்பட்டு தரவரிசைப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்ஜியவர்தன் சிங் ரத்தோர் தமது அமைச்சகத்திற்கான நிர்வாக கையேட்டை புதுதில்லியில் இன்று வெளியிட்டார்

கையேட்டை வெளியிட்டு பேசிய அமைச்சர் இந்த கையேடு அதிகாரிகளை தொடர்புகொள்ள பயன்படுவதுடன் அவர்களிடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்தி பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான சூழலை உருவாக்க உதவும் என்று தெரிவித்தார் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பிரபலப்படுத்துவதில் அமைச்சகம் பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றியிருப்பதாக அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகச் செயலர் திரு அமீத்கரே பிரசார்பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு சசி சேகர் வேம்பட்டி மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர்

வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே பூட்டான் பிரதமரை இன்று மாலை சந்தித்து பேசினார்

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூள்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது மெல்போ்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்றைய ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி எட்டு ரன் எடுத்துள்ளது ஹாரீஸ் ஐந்து ரன்னுடனும் பிஞ்ச் மூன்று ரன்னுடனும் களத்தில் உள்ளனா்